பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவின் பிரதிநிதி துவத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துவரும் நெதர்லாந்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜமாத் உள் முஜாவுதின் பங்ளாதேஷ் இயக்கம் நாடு முழுவதும் தீவிரவாதத்தை பரப்ப முயற்சி செய்ததாக தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர் திரு ஒய் சி மோடி தெரிவித்துள்ளார்

பெக்ரின் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பட்டத்தை இந்திய வீரர் பிரைன்சூர் ரஜாவத் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியா நெதர்வாந்து இடையேயான இருதரப்பு நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கியத் துனாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அரகமுரற பயனமாக இந்தியா வந்துள்ள நெதர்லாந்து மன்னர் வில்லியம் அலெக்சான்டர் மற்றும் ராணி மேக்சிமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு நேற்று வழங்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் பேசிய குடியரகத் தலைவர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்தியாவுடன் வர்த்தக உறவு வைத்துள்ள நான்காவது பெரிய நாடு நெதர்வாந்து என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் அதிக அளவு முதலீட்டை நெதர்லாந்து செய்துள்ளதாக அவர் கூறினார் விவசாயம் நீர் மேளாண்மை துறைமுக வளா்ச்சி நகர்புற திட்ட செயலாக்கம் உள்ளிட்ட துறைகளில் நெதர்லாந்து நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டுவருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் சர்வதேச அளவில் ஐ

வின் நிரந்தர உறுப்பினர் பதவி மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கான பிரதிநிதித்துவத்திற்காக இந்தியாவிற்கு நெதர்வாந்து தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துவருவதற்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் சமகால சவால்கள் குறிப்பாக பருவநிலை மாற்றம் இணைய பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் இருநாடுகளும் ஒத்த கருத்தை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் லடாக் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதால் அனைவருக்குமான வளர்ச்சி உறுதி செய்யப்படுவதுடன் எல்லைத் தாண்டிய பயங்கரவாதத்தின் தாக்கமும் குறையுமென குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த தீவிரவாதம் மனித குளத்திற்கும் மனித நேயத்திற்கும் எதிரி என அவர் கூறினார் தீவிரவாதத்திற்கு நிதியுதவி வழங்கி ஆதரவு அளிக்கும் நாடுகளை தனிமைப்படுத்த உலக சமூகம் முன்வர வேண்டுமென திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீரில் இச்புல் முஜாவுதின் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த இரண்டு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனா் கந்தர்பல் மாவட்டத்தில் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி ஆய்வு நடத்தியதாகவும் அப்போது ஜன்டேவாடா கஜோரி பகுதியில் இரண்டு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்கள் இருவரும் தீவிரவாதிகளுக்கு தகவல் பரிமாறும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக காவல்துறை கூறியுள்ளது

இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கும் அம்மாநில அரசிற்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது

ஜமாத் உள் முஜாவுதின் பங்ளாதேஷ் இயக்கம் நாடு முழுவதும் தீவிரவாதத்தை பரப்ப முயற்சி செய்ததாக தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர் திரு ஒய் சி மோடி தெரிவித்துள்ளார் புது தில்லியில் தீவிரவாத எதிர்ப்பு குழு தலைவர்களின் கூட்டத்தில் பேசிய அவர் ஜார்க்கண்ட் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடாக மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களில் இந்த இயக்கம் தனது ஆதரவாளா்களை கொண்டுள்ளதாக கூறினார்

கர்நாடகா எல்லைப்பகுதியில் உள்ள கிருஷ்ணகிரி மவைப்பகுதிகளில் இந்த இயக்கத்தினா் ராக்கெட் லாஞ்சர்களை கொண்டு சோதனை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார் அனைவருக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வசதியை ஏற்படுத்திதரும் வகையில் குறைந்த செலவில் இத்தொழில்நுட்பங்கள் கிடைத்ததை உறுதி செய்ய வேண்டுமௌ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளாா் புது தில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உட்கட்ட அமைப்பு மறு சீரமைப்பில் இந்தியா மிகப்பெரிய இலக்கை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் கூறினார் ஆதார் பயன்பாட்டை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர் அனைவருக்கும் பாதுகாப்பான டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாட்டை இத்திட்டம் வாயிவாக உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தாா் டிஜிட்டல் தகவல்கள் மிகப்பெரிய கூறாக தற்போது உருவெடுத்துள்ளதாகவும் கோடிக்கணக்கான மக்களுக்கான நிர்வாகத்தில் இது பெரிதும் பயன்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் சர்வதேச அளவில் இணைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாடுகளிடையே ஒத்துழைப்பு மற்றும் பரவலான கலம் தேவை என வெளியுறவுத்துறை கிழக்கு பகுதி செயவாளர் திருமதி விஜய் தாகூர் சிங் தெரிவித்துள்ளார் புது தில்லியில் நடைபெற்ற இந்திய ஆசியாள் இணைய குற்றத்தடுப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் அரசியலுக்கும் இணைய பயன்பாட்டிற்கும் இடையே உள்ள கூறுகள் இணைய கூட்டத்தை தடுப்பது முக்கிய சவாலாக உள்ளது என தெரிவித்தாா்

நடப்பாண்டிற்கான புக்கர் பரிசு மார்கரெட் அத்உட் மற்றும் பெல்னாடினா எவரிஸ்டோ ஆகியவருக்கு கூட்டாக வழங்கப்பட்டுள்ளது முதல் முறையாக இந்தப் பரிசு இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது தி டெஸ்மென்ட் நாவலை எழுதியதற்காக அத்உட்கும் கேல் உமன் அன்டு அதர்ஸ் என்ற நாவலை எழுதியதற்காக எவரிஸ்டுக்கும் இந்த விருது பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது புது தில்லியில் புதிதாக தொழில் தொடங்கியுள்ளோா் சொத்துகளை கையாளுவதற்கு ஏதுவாக பிரத்யேக இணையதள மற்றும் கைப்பேசி செயலி வசதியை தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மற்றும் மேம்பாட்டு துறையின் செயலாளர் திரு குருபிரசாத் மொகபாத்ரா தொடங்கி வைத்தாா் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறை மற்றும் புதுதில்லி தேசிய பல்கலைக்கழகம் கோயில் கேம் ஆகிய மூன்று அமைப்புகள் இணைந்து சேவையை உருவாக்கியுள்ளன நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உதவிடும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியில் பேசிய திரு குருபிரசாத் கூறினார் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கியில் நாள் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரை வாடிக்கையாளர்கள் பணமெடுக்க ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது நாட்டின் முக்கிய கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளில் ஒன்றான இந்த வங்கியில் கடன் வழங்கியதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டது ஆறு மாதத்திற்கு முன்பு ரிசர்வ் வங்கி இவ்வங்கியின் நீர்வாகத்தை மேற்பார்வையிட தொடங்கியது

ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை கைது செய்ய அனுமதி அளிக்கக்கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீதாள தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என தில்லி நீதிமன்றம் அறிவித்துள்ளது நேற்று அரசு தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா தில்லி சிறப்பு நீதிபதி திரு அஜய் குமார் கவுர் முன்னிலையில் ஆஜராகி இந்த வழக்கில் சிதம்பரத்திடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் அவரை கைது செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார் இதற்கு திரு சிதம்பரத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில்சிபல் எதிர்ப்பு தெரிவித்தார் ஏற்கனவே இந்த வழக்கில சிபிஐ யால் கைது செய்யப்பட்டுள்ள திரு சிதம்பரம் திகார் சிறையில் உள்ளார்

உத்தரப்பிரதேசத்தின் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான பால்பண்ணையில் முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் அம்மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் உட்பட ஐந்து அதிகாரிகளை சஸ்பென்ட் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அரசுக்கு சொந்தமான இந்த பால்பண்ணையின் நிலங்களை முறைகேடாக ஒதுக்கீடு செய்தது தொடா்பாக ஐந்து அதிகாரிகள் மீது புகார் எழுந்துள்ளது இது குறித்து துறை ரீதியான விசாரணை நடத்த அம்மாநில தலைமை செயலாளர் திரு ஆர் கே திவாரி உத்தரவிட்டுள்ளார் பெக்ரின் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பட்டத்தை இந்திய வீரர் பிரைன்சூர் ரஜாவத் கைப்பற்றியுள்ளார்

இப்போட்டியில் கலப்பு இரட்டையர் பட்டத்தை இந்தியாவின் ஜூஹி தவங்கன் மற்றும் வெங்கட் கவுரவ பிரசாத் இணை கைப்பற்றியது